கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் ஊரடங்கு என்பது கடைசி ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் சுகாதார பணியாளர்களுக்கான கோவிட் காப்பீட்டு திட்டத்தை மேலும் ஒராண்டு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

கோவிட் சிகிச்சைக்கு தேவையான ரெம்டிசிவர் மருந்துகளின் இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது

இனி விரிவான செய்திகள் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் ஊரடங்கு என்பது கடைசி ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் கோவிட் தடுப்பு விதிமுறைகளை கடைபிடித்து அதன் இரண்டாவது அமையை முறியடிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி வாயிலாக நேற்று உரையாற்றிய அவர் நோய் தொற்று காலத்தில் மக்களின் பொருளாதார நலனோடு உடல் நலத்திலும் கவளம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் கோவிட் சிகிச்சைக்கு தேவையான ஆக்சிஜன் உற்பத்தி தேவை அதிகரித்து வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளுடன் தனியார் துறையும் இணைந்து அதன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டில் புதிய ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படுவதன் மூலம் ஒரு வட்சம் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் விரைவில் விநியோகிக்கப்படும் என்று கூறினார் புலம் பெயர் தொழிலளார்கள் அவர்களுடைய இருப்பிடத்திலேயே தங்கியிருக்க மாநில அரககள் வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் அடுத்த சில நாட்களில் அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடரும் என்றும் மாநில அரசுகள் நப்பிக்கை ஊட்ட வேண்டும் என்று கூறினார்

கடந்த ஆண்டு தடுப்பூசி இல்லாத குழ்நிலையில் நமது நிபுணர்கள் குறுகிய காலத்தில் தடுப்பூசியை கண்டறிந்ததாக அவர் கூறினார் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் புரளிகளுக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கடந்த சில நாட்களாக அரசு எடுத்த நடவடிக்கைகள் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் தடுப்பூசி உற்பத்தியாளர்களுக்கு தேவையான சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் வழங்கப்படுவதோடு சோதனை கட்டத்தில் இருக்கும் தடுப்பூசிக்கு விரைவாக ஒப்புதல் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தடுப்பூசி உற்பத்தியாளர்களுடன் நேற்று மாலை காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் குறுகிய காலத்தில் அதிக அளவு தடுப்பூசி உற்பத்தியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் குறித்த காலத்தில் தடுப்பூசி உற்பத்தி செய்ததற்காக அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் கோவிட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தளியார் துறையினர் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார் தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் தனியார் துறையினர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று தெரிவித்த பிரதமர் அதற்கு மருத்துவமனைகள் மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் இடையே சிறந்த ஒருங்கிணைப்பு தேவை என்று தெரிவித்தார் ககாதார பணியாளர்களுக்கான கோவிட் காப்பீட்டு திட்டத்தை மேலும் ஒராண்டு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் சுகாதார பணியாளர்கள் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

நாட்டில் அனைத்து எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் உள்ள கோவிட் சிகிச்சைக்கு தேவையான கட்டமைப்புகள் குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அவர் அண்மையில் வேகமாக பரவி வரும் கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்

ராம நவமி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கோவிட் சிகிச்சைக்கு தேவையான ரெம்டிசிவர் மருந்துகளின் இறக்குமதி வரியை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது இதன் மூலம் இவ்வகை மருந்துகளின் விநியோகம் அதிகரித்து விலையும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் ரெம்டிசிவர் மருந்துகள் மீதான இறக்குமதி வரி தளர்வு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே மத்திய சுகாதார செயலாளர் மருந்து துறை செயலாளர் ஆகியோர் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள் அப்போது பேசிய மருந்து துறை செயலாளர் கோவிட் தொற்றுக்கான அறிகுறி அதிகம் காணப்படும் ஆக்சிஐன் உதவியுடன் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ரெம்டிசிவர் மருந்துக்கு டிட்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேவையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு ரெம்டிசிவர் மருந்து ஒதுக்கப்படுவதாகவும் கூறினார் மாநிலங்களுக்கு இடையே ரெம்டிசிவர் மருந்து விநியோகம் சுமூகமான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறும் கள்ளச் சந்தையில் விற்பதையும் பதுக்கலையும் தடுக்க வேண்டும் என்றும் அனைத்து மாநில மற்றும் யூளியள் பிரதேச அரசுகளை மத்திய மருந்து துறை செயலாளர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு நேற்று முதல் அமலுக்கு வந்தது

சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் கடடகளும் வர்த்தக நிறுவனங்களும் முன்கூட்டியே மூடப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன சாலைகளின் முக்கிய சந்திப்புகளில் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தி கண்காணிப்புப் பணியில் ஈடுபட்டனர்

அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது வார இறுதி நாளாள ஞாயிற்றுக்கிழமை முழுஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று மாநில அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது

இத்தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில நேரடியாக செலுத்தப்படும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு அனில் பரப் தெரிவித்துள்ளார்